எடப்பாடி கே

திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மலை உச்சியில் மகா கார்த்திகை தீபம் இன்றுமாலை ஏற்றப்படுகிறது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இளைஞர்கள் கிராமங்களுக்குச் சென்று விவசாயிகளுடன் கலந்துரையாடி வேளாண்மையில் புதுமைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை புகுத்துவதற்கான விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் எடுத்துரைத்தார் கோவிட் தொற்று நமது வாழ்க்கை முறையை மாற்றி இயற்கையை புதிய முறையில் அனுபவிக்க வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் இந்தியாவின் கலாச்சாரம் என்றென்றும் உலகை ஈர்க்கும் வகையில் உள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுவரும்நிலையில் கோவிட் தடுப்பூசி தயாராகி வருவதாகவும் பொதுமக்கள் அலட்சியம் காட்டாமல் கோவிடிற்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த நெருக்கடி காலத்தை எதிர்கொள்வது மற்றும் கையாள்வதில் கலாச்சாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறினார்

அஜந்தா குகை ஓவியங்களின் பாரம்பரியமும் கலையும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு மீட்கப்பட்டு வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர் கோவிட் சூழலிலும் மக்கள் உலக பாரம்பரிய வாரத்தை புதுமையான முறையில் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார்

இத்தகைய முயற்சிகளின் காரணமாக சிலைகள் மற்றும் கலைப்பொருட்கள் மீண்டும் இந்தியாவிற்கு வெற்றிகரமாக கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு தலைமையில் நடைபெறும இம் மாநாடு கோவிட் சூழல் காரணமாக காணொலி வாயிலாக நடைபெறுகிறது

எடப்பாடி கே

அன்றையதினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழில்துறையினர் விவசாயிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார்

இந்நிகழ்ச்சியில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆட்சித்தலைவர் திரு

பழனி உள்ளிட்ட அனைத்து முருகப்பெருமான் திருத்தலங்களிலும் கார்த்திகை தீபத்திருவிழா இன்று கொண்டாடப்படுகிறது இந்தஆண்டு கோவிட் அச்சுறுத்தலை தொடர்ந்து கார்த்திகை தீபத்திருவிழா கிரிவல நிகழ்ச்சிகளில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அனைத்து திருக்கோவில்களிலும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி வெளியிட்டுள்ள செய்தியில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் கார்த்திகை தீப திருநாள் அனைவரது வாழ்விலும் துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் ஒளியாக பரவிட வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார்

சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுர் கடலூர் மாவட்டங்களில் புயல் பாதித்த பகுதிகளை இக்குழுவினர் பார்வையிட உள்ளனர் வேளாண் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் ஊரக வளர்ச்சி மின்சாரம் நிதி மீன் மற்றும் நீர்வளத் துறைகளின் செயலர்கள் தலைமையிலான இக்குழு நாளை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமியுடன் ஆலோசனை மேற்கொண்டபிறகு தங்களது ஆய்வுப்பணிகளை தொடங்க உள்ளது

உதயகுமார் இக்குழுவின் ஆய்விற்குப் பின்னர் நிவர் புயல் நிவாரண நிதி தொடர்பாக மத்திய அரசிடம் கோரப்படும் என மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

சரோஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சந்திரசேகரபுரம் ஆர்

ராஜேந்திரன் மழைக்காலங்களில் பரவும் நோய் தொற்றை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசு தலைமை கொறடா திரு

அரியலூரில் நடமாடும் மருத்துவ சேவையைத் தொடங்கிவைத்துப் பேசியஅவர் பொதுமக்கள் காய்ச்சல் அறிகுறிகள் தென்படும்பட்சத்தில் இந்த மருத்துவக் குழுவின் சேவையினை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றார்

செல்லூர்

வானிலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலைகொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி இன்று வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியாக நிலைகொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

இதன் காரணமாக கன்னியாக்குமரி திருநெல்வெலி தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கன மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது திருவள்ளுர் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து இன்று ஆயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் திருவள்ளுர் மாவட்டம் கொசஸ்தலை ஆறு திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு வட்டங்களைச் சேர்ந்த கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளார்